ஜனநாயக கூட்டணி அரசால் தான் நிறைவேற்ற முடிந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக் கோரி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமருக்கு கடிதம் எழுதி உள்ளார்

மோடி காரீஃப் பருவ உணவு தானியங்களுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலையை உயர்த்தும் வாக்குறுதியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் மட்டுமே நிறைவேற்ற முடிந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் இன்று மேற்குவங்க மாநிலம் மேதினிபூரில் விவசாயிகள் பேரணி ஒன்றில் உரையாற்றிய அவர் குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஒன்றரை மடங்கு உயர்த்துவதான தமது அரசின் முடிவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் கூறினார்

விவசாயிகளும் கிராமங்களுமே நாட்டின் ஆன்மா எனக் குறிப்பிட்ட அவர் விவசாயிகளைப் புறக்கணித்து கிராமங்களை வளர்ச்சிக் குன்றியதாகவே வைத்திருந்தால் எந்த ஒரு நாடும் முன்னேற முடியாது என்றார் ராகுல்காந்தி நாடாளுமன்றத்தின் மழைக்காலக் கூட்டத் தொடரில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேறுவதை உறுதிப்படுத்தக் கோரி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு கடிதம் எழுதி உள்ளார்

வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மசோதாவிற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறி உள்ளார்

தென்மேற்கு பருவமழை மேலும் வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருப்பதையும் இதனால் கர்நாடக அணைகளில் இருந்து வரும்ந நீரின் அளவு அதிகரிக்கும் என்பதையும் கருத்தில் கொண்டு டெல்டா பகுதி விவசாயிகளின் விருப்பத்திற்கு இணங்க மேட்டூர் அணையை இறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறி உள்ளார் அணையை திறக்கும் முடிவு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது துணை முதலமைச்சர் திரு ஓ பன்வீர்செல்வம் மூத்த அமைச்சகர்கள் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேட்டூர் அணையின் நீரைப் பயன்படுத்தி சாகுபடி மேற்கொள்ள எதுவாக போதிய நெல் விவசாயிகளுக்கு கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தும் என்றும் விதை விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் அனைத்து ஆரம்ப கூட்டுறவு சங்கங்களில் போதிய அளவில் கையிருப்பில் வைக்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆயுஷ் தமிழகத்தில் ஆயுர்வேதம் சித்தா உள்ளிட்ட ஆயுஷ் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலேயே நடைபெறும் என மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி அறிவித்துள்ளார் நீட் தேர்வு அடிப்படையில் ஆயுஷ் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகளை மேற்கொள்வது பற்றிய மத்திய அரசின் அறிவிப்புக் குறித்து இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் அவர் இதை அறிவித்தார் மாநில அரசின் கொள்கை ரீதியிலான எதிர்ப்பை மீறி மத்திய அரசு தமிழகத்தில் நீட்தேர்வை ஆயுஷ் படிப்புகளுக்கு அறிமுகப்படுத்த முடியாது என்று ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது

அறிவியல் அறிவியல் ஆராய்ச்சி அமைப்புகளுக்கான சமூகப் பொறுப்புணர்வுக் கொள்கை விரைவில் அறிவிக்கப்பட உள்ள தாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறைச் செயலர் பேராசிரியர் அகதோஷ் சர்மா தெரிவித்துள்ளார் இன்று சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் எந்த ஒரு பொருளையும் தொலைவில் இருந்தே முப்பரிமாண முறையில் அணு அனுவாக ஆராய்வதற்கான உலகின் முதலாவது லீப்ஸ் மின்னணு நுண்ணோக்கியை அவர் தொடக்கி வைத்தார் உத்தேச கொன்கையின் கழ் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தங்களின் ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் விஞ்ஞான அறிவை தேவையுள்ள மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் என்றும் இதற்கு ஏதுவாக அறிவியல் ஆராய்ச்சிக் கருவிகளை உரிய முறையில் பராமரிக்க தனிக் கொள்கை அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வெளிநடப்பு புதுவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்களை அரசுக் கோட்டாவிற்குப் பெறும் வகையில் அவசரச் சட்டம் கொண்டு வர அரசு தவறிவிட்டதாக கூறியும் அதைக் கண்டித்தும் றுன்று சட்டமன்றத்தில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதுதொடர்பாக அஇஅறிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு திர்மானம் மீது அனுமதிக்கப்பட்ட விவாதங்களில் திரு அனந்தராமன் திரு லட்சுமி நாராயணன் திரு ஜெயமூர்த்தி திரு பாலன் திரு சிவா திரு அசோக் ஆனந்த் ஆகிய உறுப்பினர்கள் பேசியதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டை அனுமதிக்க அவசரச் சட்டம் கொண்டு வரப்பட்டதைப் போல அரக கோட்டாவிற்கு கூடுதல் இடங்களைப் பெறவும் அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என திரு அன்பழகன் வலியுறுத்தினார் அரசிடம் இருந்து இதற்கு சாதகமான பதில் வராததால் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளியேறினர் கூடுதல் இடங்களைப் பெற அரசு முயன்றால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நீதமன்றத்தை அணுகி தடை பெற்று விடுவதால் அவசரச் சட்டம் மட்டுமே பிரச்சனைக்கு திர்வு என்று உறுப்பினர் திரு அசோக் ஆனந்த் கூறினார் பேச்சு வார்த்தை மூலம் கல்விக் கட்டணப் பிரச்சனைக்கு திர்வு காண முதலமைச்சர் உறுதி அளித்திருப்பதை பேரவைத் தலைவர் சுட்டிக்காட்டி அரசுக் கோட்டாவிற்கு கூடுதல் இடம் பெறும் வகையில் அவசரச் சட்டம் கொண்டு வரும் அதிகாரம் புதுவை அரசுக்கு உண்டா என்பதை முதலமைச்சர் தற்போது ஆராய்ந்து வருவதாகவும் அவருக்கு சிறிது அவகாசம் அளித்து சட்டமன்றத்தில் வரைவு மசோதாவை தாக்கல் செய்த பின்னர் அவசரச் சட்டம் கொண்டு வரலாம் என்றும் பேரவை தலைவர் திரு வைத்திலிங்கம் கூறினார் சட்டமன்றம் விரைவிலேயே ஒத்தி வைக்கப்பட உள்ளதால் அவசர சட்ட வரைவை தாக்கல் செய்ய ஏதுவாக சட்டமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்தைக் கூட்ட பேரவைத் தலைவர் உறுதியளிக்க வேண்டும் என உறுப்பினர் திரு ஆர் சிவா விடுத்த கோரிக்கைக்கும் பேரவைத் தலைவர் சம்மதம் தெரிவித்தார்

நியமன எம்எல்ஏ க்களின் நியமனம் செல்லுபடியாகும் என சென்னை உயர் நீதமன்றம் வெளியிட்ட உத்தரவின் மீது இடைக்கால தடை விதிக்க அண்மையில் உச்சநீதமன்றம் மறுப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து இவர்கள் தங்களை சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்க கோரி சபாநாயகர் சட்டப்பேரவைச் செயலர் மற்றும் துணை நிலை ஆளுநருக்கு ஏற்கனவே மனு கொடுத்திருந்தனர் இதனடிப்படையில் இன்று சட்டமன்ற வளாகத்திற்கு வந்த இவர்களை அவைக் காவலர்கள் பிரதான வாயிலை மூடிவைத்து தடுத்து நிறுத்தினர்

எம்எல்ஏ க்களை மட்டுமே சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்குமாறு சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளதாக அவைக் காவலர்கள் கூறி விட்டதால் நியமன எம்எல்ஏ க்கள் திரும்பிச் சென்றனர் மாணவர் தின விழா புதுவையில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாணவர் தின் விழா திருவன்ளுவர் நகரில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் நாளை நடைபெற உள்ளது கல்வி அமைச்சர் திரு கமலக்கணணன் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காமராஜர் பிறந்தநாள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்க இருப்பதாக பள்ளிக் கல்வி இயக்ககத்தின் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள து

பெண் நிருபர் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறி உள்ளார் பன்ளப்பட்டியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் பெண் நிருபர் மற்றும் அவரது குழுவினர் சென்னை திரும்பிக் கொண்டிருந்த போது இவர்களின் கார் நிலைதடுமாறி சாலையோர பள்ளத்தில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது காயம் அடைந்த செய்த சேகரிப்புக் குழுவினர் நால்வர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்